குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு உள்ளிட்ட தலைவர்கள் இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் இன்றும் நாளையும் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவுள்ளார் இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் நாளை தேசிய ஒருமைப்பாட்டு தினம் கொண்டாடப்படுவதையொட்டி குஜராத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அங்கு செல்ல இருப்பதாக கூறியுள்ளார் ஒற்றுமைக்கான சிலை அமைந்துள்ள கெவாடியாவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு வளர்ச்சித் திட்டங்னகளை தொடங்கிவைக்க இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இதனிடையே நேற்று காலமான குஜராத் முன்னாள் முதலமைச்சர் கேசுபாய் பட்டேலுக்கு காந்தி நகரில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்த உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பின்னர் இன்று கெவாடியாவில் நடைபெறும் ககாதாரத்திட்டங்களின் தொடக்க நிகழ்ச்சிகளில் பிரதமர் கலந்து கொள்கிறார் நாளை சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறும் தேசிய ஒருமைப்பாட்டு பேரணி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் பங்கேற்கவுள்ளார் இந்த பேரனியில் குஜராத் காவல் துறையினர் மத்திய ஆயுதப்படை காவல்துறையினர் எல்லைப் பாதுகாப்புப்படையினர் இந்தோ தீபெத்ய காவல் துறையினர் மத்திய தொழிலக பாதுகாப்புப் படையினர் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் மத்திய ரிசர்வ் காவல் படையின் மகளிர் அதிகாரிகள் பங்கேற்கும் அணிவகுப்பையும் பிரதமர் பார்வையிடவுள்ளார்

வந்தே பாரத் திட்டத்தின்கீழ் இதுவரை இருபது வட்சத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

இந்தியா சீனா இடையிலாள விவகாரங்களுக்கு தீர்வுகாண இரு நாடுகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தீவிரவாதத்திற்கு பாகிஸ்தான் அரசு ஆதரவு அளிப்பது உலக நாடுகள் அனைத்திற்கும் நன்கு தெரிந்த விஷயம் என்றும் இந்த உண்மையை மறைக்க முடியாது என்றும் அவர் கூறினார் வெங்காய விதைகள் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது இந்த தடை உடனடியாக அமலுக்கு வருவதாக வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் வெங்காயம் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக விதைகளை ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் நபிகள் நாயகத்தின் பிறந்தநாளான மிலாது நபி பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி குயடிரகத்தலைவா் குடியரகத் துணைத்தலைவா் உள்ளிட்ட தலைவா்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரகத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நபிகள் நாயகம் வலியுறுத்திய அன்பு மற்றும் சகோதரத்துவத்தை போற்றி மனிதநேய வழியில் உலகை முன்னெடுத்து செல்வோம் என்று கூறியுள்ளார்

ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நல்லொழுக்கம் பணிவு ச்கோதரத்துவம் ஈகை போன்ற நற்பண்புகளை பின்பற்றி வாழ்ந்து மனித குலத்திற்கு வழிகாட்டியாக திகழ்பவர் நபிகள் நாயகம் என்று குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் மானுடம் தழைக்க நபிகள் நாயகம் அருளிய போதனைகளை மக்கள் அனைவரும் தங்கள் வாழ்வில் கடைபிடித்து வாழ்ந்தால் வாழ்வில் ஏற்றம் பெறலாம் என கூறியுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்திய மெக்ஸிகோ கூட்டு ஆணையக் கூட்டத்தில் பங்கேற்றார் இதில் மெக்ஸிகோ வெளியுறவுத்துறை அமைச்சர்திரு மார்சிவோவுடன் இருதரப்பு உறவுகள் வர்த்தகம் உள்ளிட்டவை குறித்து அவர் ஆலோசனை நடத்தினார் இதேபோல் கிரேக்க வெளியுறவு அமைச்சர் திரு நிக்கோஸ் டேன்னியாஸ் வுடனும் காணொலி வாயிலாக திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார் கலாச்சாரம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருநாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தினர் இந்தியா பிரானஸ் இடையேயான ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பான மற்றொரு கூட்டத்திலும் அவர் பங்கேற்றார்

மத்திய அரக கடந்த மாதம் முதல் பள்ளிகளைத் திறக்க அனுமதி அளித்த நிலையில் மாநில அரசுகள் இறுதி முடிவு எடுத்துக்கொள்ளலாம் என கூறியது

பள்ளிகள் ஒருநாள் விட்டு ஒருநாள் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் பள்ளிக்கு வர விரும்பாத மாணவர்களுக்கு ஆன்வைன் மூலமாக வகுப்புகள் நடைபெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது பிரான்ஸ் தேவாலயத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நாட்டின் நைஸ் நகரில் நோட்ரி டேமி என்ற தேவாவயத்தில் கத்தியுடன் நுழைந்த ஒருவர் அங்கு இருந்தவர்கள் மீது தூக்குதல் நடத்தினார்

இது தீவிரவாத தூக்குதல் எள தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி நைஸ் நகரில் தேவாலயம் மீது கொடூரமான தாக்குதல் உட்பட பிரான்சில் கடந்த சில நாட்களில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்கள் கண்டனத்திற்கு உரியவை என்று கூறியுள்ளார் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கும் பிரான்ஸ் மக்களுக்கும் இரங்கல் தெரிவித்து கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியா எப்போதும் பிரான்சுக்கு துணை நிற்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அறிவியல் தொழில்நுட்பத் துறை ஆராய்ச்சியில் மகளிருக்கு கூடுதல் வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் இந்த துறையில் மகளிருக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையில் முற்றிலும் பெண் விஞ்ஞானிகளைக் கொண்டு செயல்படுத்தப்படும் செர்ப் பவர் என்ற திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஆராய்ச்சித்துறையில் மகளிரின் பங்களிப்பை மேலும் அதிகரிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றார் இந்த புதிய திட்டத்தில் மகளிர் ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவித் தொகை மற்றம் மானியம் வழங்கப்படுவதுடன் அவர்களுக்கு தலைமை பொறுப்புகளில் வாய்ப்புகளையும் உறுதி செய்யும் என்று கூறினார் பீகாரில் நேற்று முன்தினம் நடைபெற்ற முதல்கட்ட தேர்தலில் பதிவான வாக்குகள் தொடர்பான இறுதி செய்யப்பட்ட தகவலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது

இதனிடையே இரண்டாவது மற்றும் மூன்றாவது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதி அளித்தது தொடர்பான புகார்களை அடுத்து புறீநகரில் உள்ள தன்னார்வ அமைப்புகளுக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் நேற்று இரண்டாவது நாளாகதேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தினார் இது தொடர்பாக கூறிய அதிகாரிகள் நேற்று பூநீநகரில் ஆறு தன்னார்வ அமைப்புகளின் அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டதாக தெரிவித்தனர் தில்லியைச் சேர்ந்த தன்னார்வ அமைப்பு ஒன்றிள் அலுவலகத்திலும் சோதனை நடத்தப்பட்டதாக அவர்கள் கூறினர்